பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் இருந்து புறப்படுகிறார்

ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற உலகக் கோப்பை தப்பாக்கிச் கடுதல் போட்டியில் ஐந்து தங்கப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதல் இடத்தை பிடித்தது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி மூன்று நாள் அரசு முறை பயணமாக இன்று ரஷ்யா புறப்படுகிறார் விளாடிவோ ஸ்டாக்கில் இன்று நடைபெறவுள்ள கிழக்கு பொருளாதார மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் இருநாடுகளுக்கு இடையேயான ஆண்டு கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே பிரதமரின் இப்பயணத்தின்போது என்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் இருநாடுகளுக்கு இடையே உள்ள உறவை வலுப்படுத்துவது குறித்த பேச்சு முக்கிய இடம் பெறவுள்ளது என்று கூறினார் கரங்கத் தொழில் திறன்மேம்பாடு இரும்பு மருந்து பொருட்கள் கல்வி வேளாண்மை ஆகிய துறைகளில் உள்ள நட்புறவை வலுப்படுத்த இருநாடுகளும் விரும்புவதாகக் கூறினார் பல்வேறு துறைகளில் இருநாடுகளுக்கு இடையே ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக திரு விஜய் கோகலே தெரிவித்தார் புது தில்லியில் கட்டப்பட்டுள்ள குஜாத் அரசு இல்லத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார்

குஜராத் மாநில பாரம்பரியத்துடன் நவீன கலை மற்றும் தொழில்நுட்பத்துடன் இந்த இல்லம் கட்டப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் குஜராத் மாநில வளர்ச்சிக்காக அம்மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து பட்டியலிட்டார் கடந்த ஐந்தாண்டுகளில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து மாநிலத்தை முன்நோக்கி எடுத்துச் சென்றுள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தில் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் பணி சிறப்பாக செயல்பட்டு வருவதால் அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வசதி கிடைக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறினார் இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க புதிய கொள்கைகளை வகுப்பது குறித்தும் நேற்று விவாதிக்கப்பட்டது

இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான இப்பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு துறையில் மேலும் இணைந்து செயல்படுவது என்று அப்போது முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் ஜப்பான் பிரதமர் திரு ஷின்சோ அபேவையும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் முன்னதாக ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகளுக்கு ஐந்து நாள் பயணமாக திரு ராஜ்நாத் சிங் நேற்று காலை புதுதில்லியில் இருந்து புறப்பட்டார்

இஸ்லாமாபாத்திலுள்ள இந்திய தூதரகத்திடமிருந்து முழு அறிக்கை பெறப்பட்ட பிறகே குவ்பூஷன் ஜாதவ் வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது முன்னதாக இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய துதரக அதிகாரிகள் நேற்று காலை குவ்பூஷன் ஜாதவை சந்தித்தப் பேசினர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் வியன்னா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறிவிட்டதாக கடந்த ஜூலை மாதம் சர்வதேச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் குல்பூஷன் ஜாதவை இந்திய அதிகாரிகள் சந்தித்ததாக கூறினார் ஜம்மு கஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

தகவல் தொடர்பு வசதிகள் பல பகுதிகளில் மீண்டும் தொடங்கியுள்ளது ஸ்ரீநகர் மற்றும் பள்ளத்தாக்கு பகுதிகளில் போக்குவரத்து சீராக நடைபெற்று வருகிறது

ஜம்மு மற்றும் லடாக் பகுதியில் மொபைல் தொலைபேசி வசதி முழு அளவில் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பெயர் நீக்கப்பட்டவர்களுக்கு சட்டப்படி தீர்வுகாணப்படாத வரை அவர்கள் கைது செய்யப்படமாட்டார்கள் என்றும் திரு ரவிஸ்குமார் கூறியுள்ளார் ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி தேசிய ஊட்டச்சத்து கழகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற நோய்கள் தாக்காமல் இருப்பதற்கான உணவு மற்றும் வாழ்க்கை முறை குறித்த விழிப்புணர்வுக்கு ஏற்பாடு செய்துள்ளது அங்கன்வாடி பனியாளர்கள் மூலம் இந்த விழிப்புனர்வு பணி மேற்கொள்ளப்படவுள்ளதாக தேசிய ஊட்டசத்து கழக இயக்குநர் டாக்டர் ஹேமலதா தெரிவித்தார்

வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர் திரு சைலேஷ் தலைமையிலாள குழு நேற்று சகவுதி அரேபியா சென்றடைந்தது அங்கு நடப்பாண்டில் முடிவடைந்த ஹஜ் பயணத்தில் இந்திய யாத்ரிகர்களுக்காக செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் குறித்தும் அடுத்த ஆண்டிற்கான ஏற்பாடுகளை மேம்படுத்துவது குறித்தும் இக்குழு கவூதி அரேபிய அதிகாரிகளுடன் விவாதித்தது நான்கு நாள் பயணமாக சென்றுள்ள இக்குழு மெக்கா போக்குவரத்து பாதையை மேம்படுத்துவது விமான நிலையத்தில் யாத்திரிகர்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைத்தல் அவர்களுக்கான சிம்கார்டுகள் விசா நடைமுறை இடவசதி மஷார் பகுதியில் ஏற்பாடு மற்றும் விமான இயக்கம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டது இது தொடர்பாக இத்தாவிலுள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பாண்டில் இந்திய யாத்திரிகர்களின் ஹஜ் பயணம் சிறப்பாக அமைந்தது என்று கூறப்பட்டுள்ளது

சீனப் பெருட்களுக்கு பில்லியன் டாவர் அளவிலான வரி விதித்துள்ள அமெரிக்காவுக்கு எதிராக சர்வதேச வர்த்தக அமைப்பிடம் சீனா புகார் அளித்துள்ளது கடந்த ஜுன் மாதம் ஜப்பானின் ஒசாகாவில் நடைபெற்ற வர்த்தகம் தொடர்பாள பேச்சு குறித்து கருத்து தெரிவித்த சீன வர்த்தகத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் இந்த வரி விதிட்டு இந்த மாநட்டின் பேச்சுக்களின் போது மேற்கொள்ளப்பட்ட உடன்பாட்டை மீறுவதாக உள்ளது என்று கூறினார் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட நிர்பந்தப்படுத்தும் வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சீன இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரி விதித்தது